ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளன

பள்ளிகள் நாளை திறக்கப்படுகின்றன

ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

நாடுகள் முன்வந்துள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார்

வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் இந்தியா பூட்டான்இடையேயான நட்புறவு புதிய உச்சத்தை எட்டியுள்ளது இதுகுறித்து பேசிய இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விஜய் கோகலே இந்திய பூட்டான் நட்புறவில் மூன்று முக்கிய அம்சங்கள் உள்ளன என்றார் இரு நாடுகளின் ஒத்துழழப்பு புரிந்துணர்வு மற்றும் நம்பிக்கை ஆகியவை வலுவடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் கல்வி துறைகளில் புதிய ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளன முள்ளதாக பிரதமர் திரு மோடி பூட்டான் பிரதமருடன் இருதரப்பு ஒப்பந்தங்கள் குறித்து நேற்று ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனையின்போது இரு நாடுகளின் நட்புறவு மற்றும் அதை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது இரு நாட்டு தலைவர்களும் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்தனர்

பூட்டானில் தெற்காசிய செயற்கைக்கோள்களுக்கான கட்டுபாட்டு அறையை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் இதன் மூலம் பூட்டானில் தகவல் தொடர்பு மற்றும் தொலைத்தொடர்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ரூபே அட்டை சேவையை அவர் தொடங்கி வைத்தார் அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கணிதம் மற்றும் நீதித்துறை தொடர்பான பத்து முக்கிய புதிய ஒப்பந்தங்கள் நேற்று கையெழுத்தாகின ஜம்மு காஷ்மீரில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு வருகின்றன இதன் காரணமாக அங்கு மக்கள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது காஷ்மீரின் பலபகுதிகளில் தொலைபேசி தொடர்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன மற்ற பகுதிகளிலும் தொலைபேசி தொடர்புகள் படிப்படியாக கொண்டுவரப்படும் என்று அரசு செய்தித்தொடர்பாளர் திரு ரோஹித் கன்சல் தெரிவித்துள்ளார் பள்ளிகள் நாளை திறப்பதற்கு ஏற்பாடுகள் செயயப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்

அம்மாநில காவல்துறை தலைவர் திரு தில்பாக் சிங் புல்வாமா மற்றும் அனந்த்நாக் மாவட்டங்களுக்கு சென்று அங்குள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆவோசனை நடத்தினார் தடை உத்தரவு இன்று பல பகுதிகளில் தளர்த்தப்படும் என்று குறிப்பிட்டார் ஸ்ரீநகர் பகுதி ஆணையர் திரு பஷீர் கான் ஹஜ் பயணத்தை முடித்துக்கொண்டு மாநிலம் திரும்பும் பயனிகளுக்கு தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தத்தமது வீடுகளுக்கு சென்று சேருவதற்கு பேருந்து வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சர்வதேச ஆசிரியர் கல்வி மாநாட்டை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நேற்று தில்லியில் தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அமைச்சர் பாரம்பரியமாக இந்தியா ஆசிரியர் மற்றும் கல்வி வளர்ச்சியில் தலைமை வகித்து வருவதாக குறிப்பிட்டார் இந்திய ஆசிரியர்கள் உலக ஆசிரியர்களாக கடந்த ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து வருகின்றனர் என்று பெருமிதம் தெரிவித்தார் இந்த இரண்டு நாள் மாநாட்டை தேசிய ஆசிரியர் கல்வி கவுள்சில் ஏற்பாடு செய்துள்ளது

அதன் வெள்ளிவிழாவை கொண்டாடும் வகையில் இந்த இரண்டுநாள் மாநாடு நடத்தப்படுகிறது

தில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவ மனையில் நேற்று தீ விபத்து ஏற்பட்டது இதனையடுத்து தில்லி தீயணைப்புப்படையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர் இந்த விபத்தில் உயிர்ச்சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் நேரடி பார்வையில் தீயணைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன இந்த தீ விபத்து காரணமாக எய்ம்ஸ் மருத்துவமனையில் ஏ மற்றும் பி பிரிவு பகுதியில் இருந்த நோயாளிகள் மற்ற பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் தீ விபத்துகள் ஏற்பட்டால் அதை எப்படி சுமாளிப்பது என்பது குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் ஆலோசனை நடத்தினார் நோயாளிகளுக்கு எந்த வித பிரச்சினையும் ஏற்படாமல் அவர்களை பாதுகாத்து உடனடியாக நடவடிக்கை எடுத்ததற்கு எப்ம்ஸ் மருத்துவமனையின் இயக்குநர் மற்றும் அங்கு பணிபுரியும் ஊழியர்களை திரு ஹர்ஷ்வர்தன் வெகுவாக பாராட்டினார்

முன்னாள் சுட்டமன்ற உறுப்பினர் திரு சுனில் பாண்டே உட்பட மூன்று பேர் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர் போஜ்பூர் மாவட்ட கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி திரிபுவன் யாதவ் நேற்று இந்தத் தீர்ப்பை வழங்கினார் அந்த தீர்ப்பில் லம்பு ஷர்மா சந்த் மியான் நயீம் மியான் அகிலேஷ் உபாத்யாயா ரிங்கு யாதவ் பிரமோத் சிங் ஷியாம் விளய் ஷர்மா மற்றும் முகமத் வாஹித் ஆகியோருக்கு தண்டனை விதித்தார்

முன்று நாள் சுற்றப்பயணமாக பால்டிக் நாடுகளுக்கு சென்றுள்ள குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கைய்யா நாயுடு லித்துவேளியாவின் அதிபர் கிட்டனஸ் நௌசேடாவிடம் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது குறித்து விவரித்தார் ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பின் மூலம் அப்பகுதியில் திறமையான நிர்வாகம் செய்யப்படும் என்றும் அதன் மூலம் முன்னேற்றம் ஏற்படும் என்றும் அப்போது அவரிடம் தெரிவித்தார்

குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கைப்யா நாயுடு லித்துவேனியா பயணத்தை முடித்துக்கொண்டு லாட்வியா மற்றும் எஸ்டோனியோ நாடுகளுக்கு செல்லவிருக்கிறார் ஹிமாச்சல் பிரதேசத்தில் இன்று கனமழை மற்றும் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அம்மாநிலத்தில் குறிப்பாக சிம்வா சோலன் மன்டி மற்றும் கங்ரா மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்று தெரிவித்துள்ளது இதற்கிடையே அம்மாநிலத்தில் பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது மாநிலத்தில் உள்ள அனைத்து நதிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது பியாஸ் நதியில் வெள்ள அளவு அபாயக்கட்டத்தை தாண்டி உயர்ந்து வருகிறது இதனையடுத்து கரையோர பகுதியில் உள்ள மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பாரிஸ் சுற்றுச்சூழல் ஒப்பந்தத்தை செயல்படுத்த பிரேசில் தென்னாப்பிரிக்கா இந்தியா சீளா ஆகிய நாடுகள் முன்வந்துள்ளதாக மத்திய கற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார்

இந்தக் கூட்டத்தில் இந்தியாவின் சார்பில் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கலந்து கொண்டார் இதில் காலநிலை மாறபாடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது காலநிலையில் ஏற்பட்டு வரும் மாற்றங்கள் மற்றும் அது ஏற்படுத்தக்கூடிய தக்கங்கள் குறித்து நான்கு நாடுகளின் பிரதிநிதிகளும் கவலை தெரிவித்தனர்

இந்திய அணியில் மானஸ் தமே அர்னவ் பப்ரக்கர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிரனவ் ரெத்தின் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் மானஸ் மற்றும் ரெத்தின் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றுள்ளனர் மானஸ் மற்றும் அர்னவ் இணை இரட்டையர் பிரிவில் தோல்வியடைந்தது ஒலிம்பிக் போட்டிக்கான தகுதி ஆயத்தப் போட்டிகள் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்று வருகிறது இதில் ஆண்களுக்கான ஹாக்கிப்போட்டியில் இந்திய அணி ஆறுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் மலேசிய அணியை தோற்கடித்தது இந்திய அணியின் மன்தீப் சிங் மற்றும் குர்சாஹிப்பிஜித் சிங் தலா இரண்டு கோல்கள் அடித்தனர் குரீந்தர் சிங் மற்றும் எஸ் வி சுனில் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர் இந்த வெற்றியை அடுத்து இந்திய அணி இன்று உலகின் எட்டாவது இடத்திலுள்ள நியூசிலாந்து அணியை எதிர்த்து விளையாடுகிறது முன்னதாக இந்திய மகளிர் அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஜப்பான் அணியை வென்றது